பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலிக் காட்சி வாயிவாக இன்று ஆலோசனை நடத்துகிறார்

ராம்நாத் கோவிந்த் உரையுடன் இன்று தொடங்குகிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இந்தக் கூட்டத் தொடர் இரண்டு கட்டங்களாக நடைபெறும்

இந்தக் கூட்டத் தொடரில் வரும் நிதியாண்டிற்காள பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்கிறார் நாடாளுமன்ற வரலாற்றில் காகித பயன்பாடின்றி தாக்கல் செய்யப்படும் முதல் டிஜிட்டல் பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது

எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பிரச்சினைகள் பற்றி விவாதிக்க எதிர்கட்சிகளுக்கு கூடுதல் நேரமும் போதிய அவகாகமும் அளிக்கப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளாா் இந்தக் கூட்டத் தொடர் கமுகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு சார்பில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் காணொலிக் காட்சி வாயிலாக இந்தக் கூட்டம் நடைபெறுகிறது மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடுவும் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் நிதிநிலை அறிக்கை டிஜிட்டல் வடிவில் தாக்கல் செய்யப்படுவதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் விவரங்களை அறிந்து கொள்ள ஏதுவாக தேசிய தகவல் எமயத்தால் பட்ஜெட்டுக்கென உருவாக்கப்பட்டுள்ள புதிய செயலியை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று தொடங்கி வைத்தார் கடலோர மற்றும் எல்லைப்புற மாவட்டங்களின் பாதுகாப்பு பணிகளில் தேசிய மாணவர் படையினரை ஈடுபடுத்த ஒரு லட்சம் மாணவர் படையினர் தயார் படுத்தி வருகின்றனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்

கடந்த ஆண்டு கதந்திர தினத்தன்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு லட்சம் தேசிய மாணவர் படையினர் ரானுவம் விமானப்படை மற்றும் கப்பல் படைகளில் பயிற்சி பெற்று வருவதாக பிரதமர் தெரிவித்தார்

பொது வாழ்வில் சமுதாயத்தில் ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதில் தேசிய மாணவர் படையினர் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதே போன்று கற்றுச்சூழல் மற்றும் நீர் பாதுகாப்பிலும் தேசிய மாணவர் படையினர் பங்கு பெருமளவில் உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டு மக்களின் கடமை உணர்க்சி மற்றும் பாதுகாப்பு படையினரின் வீரம் நாட்டில் பெரும் பகுதியில் பரவி இருந்த நக்ஸல் மற்றும் மாவோயிஸ்டுகளின் முதுகெலும்பை முறியடிக்க உதவியுள்ளது என்று பிரதமர் பெருமிதம் கொண்டாா் தற்போது பெரும்பாவான நக்ஸல் மற்றும் மாவோயிஸ்டுகள் வன்முறையை கைவிட்டு நாட்டின் வளர்ச்சி பாதைக்கு திரும்பிவிட்டதாக பிரதமர் கூறினார்

டாவோசில் நடைபெற்ற உலக பொருளாதார பேரவையின் மாநாட்டில் காணொலி கட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் இந்தியாவில் அன்னிய முதலீடுக்கான சூழல் சாதகமாக உள்ளதாகவும் உலக தொழில் துறையினர் இந்த சூழலை பயன்படுத்தி முதலீடுகள் செய்யலாம் என்று பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவின் சுயசார்பு திட்டத்தின் மூலம் உலக உற்பத்தி மற்றும் சந்தைகளில் தனது நிலையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்தாா்

குயடிரக தினத்தன்று விவசாயிகள் நடத்திய டிராக்டர் பேரணிகளில் ஏற்பட்ட வன்முறையில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தில்லி காவலர்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று பார்வையிட்டு உடல் நலம் குறித்து விசாரித்தார் இந்த வன்முறை நிகழ்வுகளில் தில்லி காவல்துறையினர் கடைபிடித்த கட்டுப்பாடும் துணிச்சலும் நாட்டு மக்களை பெருமை அடைய வைத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் காயமடைந்த காவலர்களின் குடும்பத்தினரையும் அமித்ஷா சந்தித்து அவர்களுக்கு ஆருதல் கூறினார்

இந்த பெருந்தொற்று ஏற்பட்ட ஒரு வருட காலத்திற்குள் தடுப்பூசி மருந்துகளை இந்தியா கண்டுபிடித்திருப்பது விஞ்ஞானிகளின் கடின உழைப்பிற்கு உதாரணமாகும் என்றார்

எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலிக் காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்துகிறார் இந்த நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் மற்றும் தடுப்பு மருந்து செலுத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இந்தக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பின்பு மாலை அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறவுள்ளது

முஸ்தாக் அலி கோப்பைக்கான டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று அஹமதாபாதில் நடைபெறுகின்றன இதில் தமிழகம் ராஜஸ்தானையும் பஞ்சாப் பரோடாவையும் எதிர்கொள்கின்றன இறுதிப் போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது கோவாவில் நடைபெற்று வரும் ஜஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பெங்களுரு ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவா அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது